முன்னாள் மத்திய அமைச்ச் திரு அருண்ஜேட்வி இன்று புதுதில்லியில் காலமானார் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே ஆறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன

அவசியமாகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்

நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மரிநல அரசு கூறியுள்ளது உலக ஜூனியா் வில்வித்தை சாம்யின் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது

இனி விரிவான செய்திகள் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு அருண்ஜேட்லி சற்று முன் புதுதில்லியில் காலமானார்

புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலமானார்

அரகமுறைப் பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கென்றுள்ள பிரதம் அங்கு நடத்தவுள்ள இந்த பேச்சுக்களில் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது சர்வதேச பிரச்சினைகளும் இதில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரூபே அட்டையையும் பிரதமர் அறிமுகப்படுத்தவுள்ளார்

ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உயரிய விருதும் பிரதமருக்கு வழங்கப்படுகிறது இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே ஆறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன முன்னதாக பாரீஸிலிருந்து நேற்று இரவு அபுதபி சென்ற திரு நரேந்திரமோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அபுதாபி நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு அவர் பஹ்ரைன் செல்கிறார் இந்திய பிரதம் ஒருவர் அந்நாட்டுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் அந்நாட்டு அரச் மற்றும் தலைவா்களுடன் பேச்சு நடத்தும் பிரதமா் அங்கு சீரமைக்கப்பட்ட ஸ்ரீநாத்ஜி கோவிலையும் திறந்து வைத்து பார்வையிடுகிறார் இதன் பின்னர் மீண்டும் பிரான்ஸ் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறவுள்ள ஜி ஏழு அமைப்பு நாடுகள் பங்கேற்கும் உச்சிமாநாட்டிலும் கலந்து கொள்கிறார்

மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தொழில் புரிவோருக்கு எளிதான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கும் இது உதவிடும் என்றார் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் கிடைப்பதற்கும் இந்த அறிவிப்புககள் உதவிகரமாக இருக்கும் என்று திரு நரேந்திமோடி தெரிவித்துள்ளார் முன்னதாக நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் திருமதி நிாமலா கீதாராமன் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் கட்டுமானத் துறை வாகன உற்பத்தித் துறை போன்றவற்றுக்கு உதவிடும் வகையில் பல்வேறு சலுகைகளையும் அவர் அறிவித்தார் நாட்டின் சீரான பொருளாதார வளா்ச்சிக்கு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா கூறியுள்ளாா்

அதிகாரிகள் தகவல் தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி சேவையாற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தரமான கல்வியை உறுதி செய்யும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

ஐந்தாம் வக்பபு வரை மானவர்களுக்கு அவர்களது தாய் மொழியிலேயே பாடங்கள் கற்றுத்தர வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அவர்கள் வாழ்வியல் கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்ள இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் மொழிப்படங்களை கற்பிக்க ஆசிரியர்கள் அதிக அளவில் பணியமர்த்தப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சமுதாய பிரச்சினைகளிலும் மாணவர்கள் பங்களிக்க வேண்டுமென்று அவர் வலியுறத்தினார் சமூக நீதி பாலியல் சமத்துவம் தப்புறவு சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது போன்ற அம்சுங்களில் மாணவாகள் கவனம் செலுத்த வேண்டுமெள்றும் அவா் வேண்டுகோள் விடுத்தாா் சமுதாய வளர்ச்சிப் பணிகளுக்கு தனியார் அளித்து வரும் ஆதரவு குறித்து அவர் மகிழ்ச்சி தெிவித்தார் இருப்பினும் கூடுதல் பங்களிப்பு அவசியமாகிறது என்றும் திரு அவர் வலியுறுத்தினார் ஒருமுறைப் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை பொதுமக்கள் முழுமையாக கைவிட வேண்டுமென்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் மகாராஷ்டிராவில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர்

அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஜன்மாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது உத்திரபிரதேசம் மத்ரா மற்றும் பிருந்தாவனில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் இவ்விழாவைபொட்டி பூக்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிருஷ்ணர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்து பணிகளை அடுத்த மாதத்திற்குள் முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய் நிா்வாக ஆணையா் திரு சத்பகோபால் கூறியுள்ளாா்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயில்வேத் துறையை தனியார்மயமாக்கும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகக் குறிப்பிட்டுள்ளார் சத்திஷ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐந்து நக்ஸவைட்டுகள் கட்டுக் கொல்லப்பட்டனர் நாராயண்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வளப்பகுதியில் நக்ஸலைட்டுக்கு எதிராக பாதுகாப்புப் படையினர் இன்று அதிகாலை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் பாதுகாப்புப் படை வீரர்கள் இரண்டு பேர் காயமடைந்தனர் ஏராளமான ஆயுதங்களும் அப்பகுதிகளிலிருந்து கைப்பற்றப்பட்டன தமிழகத்தில் தீவிரவாதிகள் ஊடுறுவி இருப்பதாக கிடைத்த உளவுத் தகவலை அடுத்து மாநிலம் முழுவதும் இரண்டாவது நாளாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன எல்லையையொட்டி தேனி மாவட்டப் பகுதியில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் கேரள பொருத்தப்பட்டு காவல்துறையிான் வாகனங்களை ஆய்வு செய்து வருவதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிரடிப்படையினரின் கொடி அணிவகுப்பும் இன்று நடைபெற்றது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன உலக இளையோா் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது மேட்ரிட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் சுக்பீர்சிங் சங்கம் ப்ரீத் பிஸ்லா சஞ்ஜய் ஆகியோரைக் கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது

உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரை இறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன

உலக டெஸ்ட் கிரிக்டெக் சாம்பியன் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

இசான் சா்மா அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்களை வீழ்த்தினாா்

தரன் கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டம் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது இதில் மோகன் பெஹான் அணி கேரளம் கோகுலம் அணியை எதிர்கொள்கிறது அரை இறுதி ஆட்டத்தில் மோகன் பெஹான் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ரீயல் கஷ்மீர் அணியையும் கோகுலம் கேரளா அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் கிழக்கு வங்க அணியையும் வென்றன இறுதிப்போட்டி மாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது

இந்த கணக்குகள் பெரும்பாலும் பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு வருகின்றன தவறான தகவல்கள் மற்றும் புகைப்ப்டங்களை பதிவு செய்ததற்காக டுவிட்டர் நிறுவனம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது